பாதுகாப்புதுறைஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் ஈரான்பாதுகாப்புதுறைஅமைச்சர்பிரிகேடியர்ஜெனரல்அமிர்ஹட்டாமியைசந்தித்து இருதரப்புஉறவுகள்குறித்துஆலோசனைநடத்தியுள்ளார்

ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் கத்தமானகாற்றுடன் நீலநிறமேகங்களுக்கானசர்வதேசதினம் இன்றுகடைபிடிக்கப் படுகிறது அமெரிக்கஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிஆட்டத்திற்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணாமற்றும் டென்னிஸ் ஷபவ்வோவ் இணைமுன்னேறியுள்ளது தேசியகல்விக் கொள்கைதொடர்பாகமாநிலஆளுநர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்றுநடைபெறுகிறது இந்தமாநாட்டில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடிஆகியோர் காணொலிகாட்சிவாயிலாகதொடக்கஉரையாற்றுகின்றனர் இந்தமாநாட்டில் மாநிலங்களின் கல்விஅமைச்சர்கள் துணைவேந்தர்கள் மற்றும் கல்வித்துறைஉயரதிகாரிகள் பங்கேற்கின்றனா்

பாதுகாப்புதுறைஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் ஈரான்பாதுகாப்புதுறைஅமைச்சர்பிரிகேடியர்ஜெனரல்அமிர்ஹட்டாமியைசந்தித்து இருதரப்புஉறவுகள்குறித்துஆலோசனைநடத்தியுள்ளார் மூன்றுநாள்ரஷ்யப்பயணத்தைமுடித்துகொண்டுமாஸ்கோவில்இருந்துபுறப்பட்டதிரு ராஜ்நாத்சிங் ஈரான்தலைநகர்டெஹ்ரானுக்குசென்றடைந்தார்

சந்திப்புக்குபின்னர்திரு ராஜ்நாத்சிங்கூறுகையில் இருநாட்டுகூட்டுநடவடிக்கைகள் பிராந்தியபாதுகாப்புமற்றும்ஆப்கனிஸ்தானில்அமைதிஏற்படுத்துவதுதொடர்பானபல்வேறுவிஷயங்கள் குறித்துவிவாதித்துவிட்டி இந்தஆலோசனையிகவும்பயனுள்ளதாகஇருக்குக்கு அர் தெரிவித்தார்

ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

ஆர்பிட்டர் கருவிபொருத்தப்படமாட்டாதுஎன்றுஅமைச்சர் கூறியுள்ளார்

ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் கத்தமானகாற்றுடன் நீலநிறமேகங்களுக்கானசர்வதேசதினம் இன்றுகடைபிடிக்கப் படுகிறது இந்நாளையொட்டிமத்தியகற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இணையதளம் மூலம் கருத்தரங்கை நடத்தஉள்ளார் தேசியகத்தமானகாற்றதிட்டத்தின் கீழ மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளைஅவர் ஆய்வு செய்கிறார் மத்தியநகர்புற மேம்பாட்டுதுறைகள் மற்றும் சுற்றச்சூழல் துறைகளின் உயரதிகாரிகள் இந்தகருத்தரங்கில் கலந்துகொள்கின்றனர்

நாட்டில் இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கானஊடடச்சத்துகுறைபாடுகளைகுறைப்பதற்கான மூன்றாவது ராஷ்ட்ரியபோஷான் மாதம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொருபெண்ணுக்கும் ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் உறுதிசெய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும்

நரேந்திரமோடிகுழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் தேவைப்படும் ஊட்டச்சத்துகுறித்துடரையாற்றினார் கடந்தசிலஆண்டுகளாககிராமங்களில் ஊட்டச்சத்துகுறித்தவிழிப்புணர்வு வழங்கப்பட்டுவருவதாககுறிப்பிட்டார் இதனைஒர் இயக்கமாகமாற்றவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

சிகிச்சைபெற்றுவருபவர்களைவிட குணம்அடைந்தவர்களின்எண்ணிக்கைஅதிகரித்துள்ளது அதிகமானபரிசோதனைகளைமேற்கொள்ளுதல் தொற்றுபாதித்தவர்களைகண்டறிதல் தீவிரசிகிச்சைஅளித்தல்ஆகியவற்றைசிறப்பாகபின்பற்றுவதன்மூலம் குணம்அடைந்தவர்கள்விகிதம்அதிகரித்துள்ளதாகசுகாதாரத்துறைதெரிவித்திருக்கிறது

தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையேயானபேருந்தபோக்குவரத்து இன்றுகாலைமுதல் மீண்டும் தொடங்கியது

சென்னையில் மெட்ரோரயில் சேவையும் சற்றுமுன் தொடங்கியது மாநிலஅமைச்சர் திரு எம்

சம்பத் மெட்ரோரயில் சேவையைதொடங்கிவைத்து அதில் பயணம் செய்தார்

கிழக்குவடாக் பகுதியில் சீனரானுவத்தின் ஊடுருவலைவெற்றிகரமாகமுறியடித்தது சிஷூல் கிராமத்தில் வாழும் இளைஞர்களும் பெண்களும் புத்தபிட்சுகளும் நாட்டின் எல்லைகளைப் பாதுகாக்கும் ராணுவத்தினருக்குடிநீர் மற்றும் அத்தியாவசியஉதவிகளைசெய்துவருகின்றனர்

அமெரிக்க இந்தியஉறவுகளைவலுப்படுத்தும் நோக்கில் தாம் செயல்படவிரும்புவதாகஅவர் தெரிவித்துள்ளார் கேரளஎட்னீர்மடத்தின்தலைமைமடாதிபதிகேசவானந்தபாரதிமறைவுக்கு குடியரசுதுணைதலைவர்திரு வெங்கய்யநாயுடு பிரதமர்திரு நரேந்திரமோடிஆகியோர்ஆழ்ந்தஇரங்கல்தெரிவித்துள்ளார்

அரசியலமைப்புசட்டத்தின்அடிப்படையைமாற்றமுடியாதுஎன்றஉச்சநீதிமன்றத்தின்வரலாற்றுசிறப்புமிக் கதீர்ப்புக்குகாரணமாகஇருந்தவர்என்றும்திரு வெங்கய்யநாயுடுகூறியுள்ளார் பிரதமர்வெளியிட்டஇரங்கல்செய்தியில் கேசவானந்தபாரதிஇந்தசமூகத்திற்குஆற்றியசேவைகளையும் நலிவடைந்தமக்களின்வாழ்வுக்காகஆற்றியபணிகளையும் நாடுஒருபோதும்மறக்காது என்றுகுறிப்பிட்டுள்ளார்

அமெரிக்கலபள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறதிஆட்டத்திற்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணாமற்றும் டென்னிஸ் ஷபவ்வோவ் இணைமுன்னேறியுள்ளது இந்த இணைஹாலந்தின் ஜூலியன் ரோஜர் மற்றும் ஹோரியாடெகாவ் இணையைஎதிர்த்துவிளையாடும்